விழாக்களின்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அதி முக்கியத்துவம் அளிக்கப்படவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் வலியுறுத்தியுள்ளார்

ராக்கெட்டுகளில் பயன்படுத்தப்படும் சூரியசக்தி செல்களை உள் நாட்டிலேயே தயாரித்துவருவதாக இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் தெரிவித்துள்ளார்

ரஷ்யன் ஓப்பன் பேட்மிண்டன் கோப்பையை இந்தியாவின் சௌரப் வர்மா கைப்பற்றியுள்ளார்

ஆஸாத்தின் தியாகத்தை பாராட்டியதோடு சந்திரசேகர் நாட்டின் சுதந்திரத்திற்கு அவர் முக்கிய பங்காற்றியதையும் சுட்டிக்காட்டினார்

அண்மையில் காலமான றிந்தி கவிஞர் நீரஜ்ஜிற்கு அவர் அஞ்சலி செலுத்தினார் கல்லூரி மாணாக்கருக்கு ஜுலை ஆகஸ்ட் மாதங்கள் மிக முக்கியமானது என்று எடுத்துரைத்த பிரதமர் தன்னம்பிக்கை விடா முயற்சிமூலம் வெற்றியடைந்த பல்வேறு இளைஞர்களின் சாதனைகளைப் பாராட்டினார்

பி ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை முறையை எளிதாக்குவதே தமது அரசின் முக்கிய நோக்கம் என்று பிரதமர் திரு

தொடக்கத்தில் நடைபெற்ற உத்திரப்பிரதேச

இந்நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று கலந்துகொண்டு பேசியஅவர் விவசாயம் நமது பாரம்பரியம் என்றும் நம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற உணவு பழக்க வழக்கத்தை நாம் மீண்டும் கடைப்பிடிக்க வேண்டுமென்றும் என்று கேட்டுக்கொண்டார் துரித உணவு பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் உணவுப் பொருட்களை வீட்டிலேயே உற்பத்தி செய்யும் வழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்றார் முன்னதாக சென்னை விமானநிலையத்தில் குடியரசு துணைத்தலைவரை ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மத்திய கப்பல் மற்றும் நிதித்துறை இணை அமைச்சர் திரு பொன்ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வரவேற்றனர் கருணாநிதி காவேரி மருத்துவமனையில் சிகிச்சைபெற்றுவரும் திமுக தலைவர் திரு

கருணாநிதியின் உடல்நலம் குறித்து குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு அக்கட்சியின் செயல் தலைவர் திரு

பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் திரு கருணாநிதி விரைவில் குணமடைய வேண்டும் என பிரார்த்தணை செய்தும் வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பியும் தங்களது அன்பை வெளிப்படுத்தி வருகின்றனர்

கடும் மழை பொழிவு காரணமாக யமுனா நதிக்கரையில் வெள்ளம் கரைபுரண்டு ஒடுகிறது

இஸ்ரோ சிவன் ராக்கெட்டுகளில் செயல்படும் சூரிய சக்தி செல்களை இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின்கீழ் இஸ்ரோ உற்பத்தி செய்துவருவதாக அதன் தலைவர் டாக்டர் சிவன் தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் இஸ்ரோ சார்பில் அமைக்கப்பட்டுவரும் கட்டுமான பணிகளை இன்று பார்வையிட்டபின் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இந்த பணிகளில் ஏராளமான தொழில்நிறுவனங்கள் இளைஞ்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதிக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறினார்

சாரல் திருவிழா நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் நேற்று தொடங்கிய சாரல் திருவிழாவின் ஒருபகுதியாக தோட்டக்கலைத் துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மலர் கண்காட்சியை மாநில அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திரு கடம்பூர் ராஜு திருமதி

வளர்மதி ஆகியோர் இன்று தொடங்கிவைத்தனர் இக்கண்காட்சியில் வாசனை திரவியப் பொருட்களாலான தாஜ்மஹால் மலர்களால் செய்யப்பட்ட டிராக்டர் ஜல்லிக்கட்டு காளை மிக்கிமவுஸ் உள்ளிட்டவைகள் சுற்றுலாப் பயணிகளை கவரும்வகையில் அமைக்கப்பட்டுள்ளன

இதன்படி காட்பாடி விழுப்புரம் பயணியர் ரயில் திருக்கோவிலூர் விழுப்புரம் இடையே நாளை ரத்து செய்யப்படும் என்று திருச்சி ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது